மகாகவிபாரதியாரின் பிறந்ததினத்தைஒட்டி சர்வதேசபாரதிதிருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிக் காட்சிவாயிலாக இன்றுஉரையாற்றுகிறார் விவசாயிகள் நலனைகருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்தநடவடக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகஅத்துறைக்கானமத்தியஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளை இம்மாதம் திறக்கவாய்ப்பில்லைஎன்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்துஉரையாற்றுகிறார் சென்னைவானவில் பண்பாட்டுமையம் ஏற்பாடுசெய்துள்ள இந்தநிகழ்ச்சியில் மாலைநான்கரைமணியளவில் காணொலிக் காட்சிவாயிவாகபிரதமர் உரையாற்றவுள்ளதாகஅதன் நிறுவனர் திரு ரவிஎமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்தியஅரசின் வேளாண் சட்டங்கள் இதில் ஒருஅம்சம் என்றும் குறிப்பிட்டார்

விவசாயிகளுக்குகந்திரமானவர்த்தகவாய்ப்பைஏற்படுத்தித் தரவும் தொழில் முனைவோர்களாகஅவர்களைஉருவாக்குவதற்கும் நவீனதொழில்நுட்பங்களைபயன்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்றுஅவர் கூறினார் விவசாயிகளின் நலனுக்காகமத்தியஅரசுநிறைவேற்றியதிட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் சட்டங்கள் வேளாண் தொடர்பாகவிவசாயிகள் எழுப்பியஅச்சங்களைகளையும் வகையில் மத்தியஅரசுமேற்கொள்ளவுள்ளநடவடிக்கைகுறித்தஅறிக்கை விவசாயச் சங்கபிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

அனைவருக்கும் பாதுகாப்பானதடுப்பு மருந்துகிடைப்பதைமத்தியஅரசுஉறுதிசெய்யும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் மாணவர்கள் தான் தேசியக் கல்விக் கொள்கையின் தூதுவர்கள் என்றுமத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் போட்டமற்றும் பொதுத் தேர்வுகள் தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் சமூக வலைதளம் வாயிலாகஅவர் கலந்துரையாடினார் இந்தகல்விக் கொள்கையின் வெற்றிக்குஅனைவரும் ஒருங்கிணைந்தபாடுபடவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

உரியபாதுகாப்பு நெறிமுறைகளைபின்பற்றியேபள்ளிகள் திறக்கப்படும் என்றும் இத்தொடர்பாகமாநிலஅரசுகளுடன் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறினார்

அன்பழகன் கூறியுள்ளார் சிதம்பரம் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் புதுப்பிக்கட்டகட்டிடங்களைநேற்றுதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிப்பு குறித்தகணக்கெடுப்பு இன்னும் நிறைவடையவில்லைஎன்றும் புயல் அவர் தெளிவுபடுத்தினார்

நேற்றுநாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுதெரிவித்தார்

மகளிர் பாதுகாப்பில் தமிழகம் பிறமாநிலங்களுக்குமுன்னுதாரணமாகதிகழ்கிறதுஎன்றுதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் நேற்றுசென்னையில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் மகளிர் நலனுக்காகநிறைவேற்றப்படும் திட்டங்களையும் பட்டியலிட்டார் மகளிருக்குஎதிரானவன்முறைகள் முற்றிலுமாகஒழிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் திரு பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார் திறக்கவாய்ப்பில்லைஎன்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் கேஏ

இன்னசென்ட் திவ்யாநேற்றுவழங்கினார் கோவையில் மாவட்டவளக்குழுக் கூட்டம் ஆட்சியர் திரு ராசாமணிதலைமையில் நேற்றுநடைபெற்றது

இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றுநாள் பயிற்சிகிரிக்கெட் போட்டி இன்றுசிட்னியில் தொடங்குகிறது இந்தியா இங்கிலாந்துஅணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கானஅட்டவனைவெளியிடப்பட்டுள்ளது

எஞ்சிய இரண்டுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் அஹமதாபாதில் நடைபெறவுள்ளது உலககோப்பைமல்புத்தப் போட்டி பெல்கிரேடில் நாளைதொடங்குகிறது